உடல்நலம் குன்றியிருக்கும் திமுக தலைவர் திரு மு கருணாநிதி விரைவில் நலம்பெற பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

நினைவுதினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது

அரிய வான் நிகழ்வான சந்திரகிரஹணம் இன்றிரவு நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் எடப்பாடி தமிழகத்தில் பருவமழையால் கிடைக்கும் மழைநீர் ஒருசொட்டுகூட வீணாகாமல் தடுக்கும் வகையில் திட்டம்வகுக்க ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் குழு ஆய்வு மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்திருக்கிறார்

கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் உயர்நீதிமன்ற உத்தரவிற்கேற்ப மாநகராட்சி பகுதிகளில் சொத்துவரி உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறினார் திருப்பூரில் இயற்கை பிரசவத்தில் இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருவதாக கூறிய முதலமைச்சர் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாவண்ணம் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவேண்டும் என்று தாம் உத்தரவிட்டிருப்பதாக கூறினார் தமிழகத்தில் டெங்கு நோய் முன்னெரிக்கை நடவடிக்கையாக தேவையான மருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறினார்

மக்களவை தேர்தலை சந்திக்க அஇஅதிமுக தயாராக இருப்பதாகவும் அப்போதுள்ள சசூழலை பொருத்து தேர்தல் நேரத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது ஆப்பிரிக்க நாடுகள் பயணத்தின் இறுதிகட்டமாக ஜோஹனஸ்பர்கில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார் ளிசக்தி பாதுகாப்பு சுற்றுலாத் துறைகளில் ரஷ்யாவுடன் இணைந்து செயலாற்ற பிரதமர் ட்விட்டர் மூலம் விருப்பம் தெரிவித்துள்ளார் முன்னதாக சீனா தென்னாப்பிரிக்கா அர்ஜென்டினா அங்கோலா நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொண்டார்

கருணாநிதி திமுக தலைவர் திரு மு கருணாநிதி விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் திரு கருணாநிதியின் உடல்நலம் குறித்து திமுக செயல்தலைவர் திரு ஸ்டாலின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கனிமொழியிடம் தாம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் கூறியுள்ளார் திரு கருணாநிதியின் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் உறுதி அளித்துள்ளார் திரு கருணாநிதியின் உடல்நிலை குறித்து குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொலைபேசி மூலம் திரு ஸ்டாலினிடம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் அதேபோல் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தியும் ஸ்டாலினை தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார்

அதனை தொடர்ந்து அவர் மருத்துவ சிகிச்சையின் கீழ் கண்காணிக்கப்பட்டு வருகிறார் தந்போது சிறுநீர் வழிப்பாதையில் தொற்று காரணமாக காயச்சலால் நலிவுற்றிருக்கும் அவருக்கு அவரது கோபாலபுரம் இல்லத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது

புதுதில்லியில் பெண்கள் மற்றும் குழந்தை திருமணங்கள் கடத்தல்களை கையாள்வது தொடர்பான தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் பொய்யான உறுதிமொழிகளை வழங்கி திருமணங்களுக்கு ஏற்பாடு செய்யும் போலி முகவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் இத்தகையோர் சட்டம் மற்றும் விதிமுறைகளை மீறி செயல்படுவதால் அவர்களை கண்டறிய வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்

மறைந்த முன்னாள் குடியரசுத்தலைவர் டாக்டர் ஏ

இதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் தமிழக அரசின் சார்பில் மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நடராஜன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் முன்னதாக அவரது நினைவிடத்தில் கலாமின் குடும்பத்தினர் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் மலர்அஞ்சலி செலுத்தினர்

நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் இதனை கண்டுகளிக்கலாம் இந்த நிகழ்வின்போது செவ்வாய் கிரகம் பூமிக்கு வெகுஅருகில் இருக்கும் என்பதால் சந்திரன் சிவப்பு நிறத்தில் ஒளிரும்

சென்னை பிர்லா திருச்சி அண்ணா அறிவியல் மைய கோளரங்குகளில் சந்திரகிரஹணத்தை காண சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

இந்நிலையில் தஞ்சை கல்விராயன் பேட்டை கிராமத்தில் கல்லணை கால்வாய் கரையில் ஏற்பட்ட உடைப்பை சரிசெய்யும் பணிகள் நடைபெற்று வருவதால் கல்லணை கால்வாய்க்கு தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை செல்லூர் கே ராஜு தமிழகம் கல்வி கூட்டுறவு மின்சாரம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முன்னிலை வகிப்பதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு கூறியிருக்கிறார்

நாட்டிலேயே அதிக நிலப்பரப்பு கொண்ட மகாராஷ்ட்ரம் மத்தியபிரதேசம் உத்தரபிரதேச மாநிலங்களைவிட தமிழகஅரசு அதிகளவு பயிர்காப்பீட்டு தொகை வழங்கியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார்

வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் சரக்குகள் தனியார் சரக்கு பெட்டக முனையங்கள் மற்றும் கிடங்குகளுக்கு கொண்டு செல்லும் பணிகள் மிக குறைந்த அளவிலேயே நடைபெறுவதாக எமது செய்தியாளர் லட்சுமணன் தெரிவிக்கிறார் கள்ளழகர் மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடிப்பெருந் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்றுகாலை வெகு விமரிசையாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடைபெற்றது மாநில வருவாய்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் உள்ளிட்டோர் தேரை வடம்பிடித்து துவக்கி வைக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா என்ற கோஷம் முழங்க தேரை இழுத்தனர்